கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான் பிரச்சாரம் நாளையுடன் முடிவடைவதால் இறுதிகட்ட பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர்

குடியரசு துணைதலைவர் திரு வெங்கைய நாயுடு தமது லத்தீன் அமெரிக்க பயணத்தின் ஒருபகுதியாக இன்று பணாமா சென்றடைந்தாா்

ஒசூர் நெய்வேலி தஞ்சை விமான நிலையங்கள் விரைவில் உதான் திட்டத்தின்கீழ் கொண்டுவரப்படும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ்யிரபு தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி கர்நாடகா மாநிலம் பங்காரபெட்டில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றுகையில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி அடியோடு நீக்கப்படும் என்று கூறினார்

பெங்களூரு பசவனகுடியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி தேர்தல் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றினார் இதனிடையே அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வீடுவீடாக சென்று கடைசிநேர வாக்கு சேகரிப்பில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் மதத்தின் பேரில் வாக்குகள் கோரியிருப்பதாக ஆர்எஸ்எஸ் தலைவர் பிரமோத் முத்தாலிக் தாக்கல் செய்த மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது

புதுதில்லியில் இன்று மத்திய பொருளாதார துறை அலுவலர்களுடன் உரையாற்றிய அவர் அரசு நிர்வாகத்தை ஊக்குவிப்பதில் தொழில் நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக சுட்டிக்காட்டினார்

இந்தியாவின் பன்முகத்தன்மையிலும் மக்கள் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் வாழ்வதை அவர் எடுத்துரைத்தார்

அன்னாரின் பிறந்தநாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் நம்நாட்டின் கலாச்சார சின்ன வெளிப்பாடாக ரவீந்திரநாத் இன்றும் திகழ்கிறார் என்று பாராட்டியுள்ளார்

இரு அஞ்சலி செலுத்தினார்

கல்வி அறிவாற்றலில் இருவரும் சிறந்து விளங்கியதாகவும் பிரதமர் கூறினார்

அதேபோல் தாகூரின் இலக்கிய பணிகள் இந்திய வரலாற்றில் என்றென்றும் போற்றப்படும் என்றார்

ஒலிபரப்பு பிரிவில் தற்போதைய சவால்களை எதிர்கொள்வதற்கான பிராந்திய இருதரப்பு பேச்சு வார்த்தைகள் ஒலிபரப்பில் மென்பொருள் வன்பொருளின் பங்கு குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது மக்கிய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகமும் இந்திய ஊடகவியல் தொடர்பு நிறுவனமும் இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்துள்ளன

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கல்வீச்சு தாக்குதலில் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அம்மாநிலத்தின் அரசியல் பாதுகாப்பு நிலைமை குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் மெஹபூபா மு

முன்னதாக நேற்று ஆளுநர் திரு என் என் ஓராவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசித்ததாக தெரிகிறது இதனிடையே கல்லெறி சம்பவத்தில் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணி உயிரிழந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு தீவிரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவேண்டும் என்று அறிவுறுத்தினார் ம் ம் ம் ம் ம ரவிசங்கர் பிரசாத் நாட்டில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின்கீழ் இளைஞர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயிந்சி வகுப்புகளில் சேரும் மாணாக்கருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்

பயணியர் வசதி சரக்கு கையாளும் வசதிகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார்